நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டுள்ளார்

புதுச்சேரிக்கு நிதி உதவி வழங்கக் கோரி பிரதமருக்கும் மத்திய நிதி மற்றும் உள்துறை அமைச்சர்களுக்கும் இன்று தாம் கடிதம் எழுதுவதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார்

பிரசாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார்

நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டுள்ளார்

இது அல்லாது விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதை உறுதிப் படுத்தும் வகையில் அத்தியாவசியப் பொருட்களின் சட்டத்தை அரசு திருத்தும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார்

மதுக்கடை தமிழகத்தில் மதுக்கடைகளை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இன்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தை தொடர்ந்து நாளை முதல் டாஸ்மாக் கடைகளை திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது

நாராயணசாமி புதுச்சேரி அரசு நிதிப்பற்றாக் குறையால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் நிதி உதவி கோரி பிரதமருக்கும் மத்திய நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கும் இன்று தாம் கடிதம் எழுதுவதாக முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில்

பிராஷாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது முடக்கம் முடிந்த பின்னரும் சமுக இடைவெளியை பராமரித்தால் மட்டுமே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ள இயலும் என்றார்

நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்த நண்பரின் தாயார் ஏற்கனவே ஜிப்மரில் சிகிச்சையில் உள்ள கொரோனா நோயாளிகளில் ஒருவர் என்றும் தாயாரைப் பார்க்க சென்று வந்த அந்த நபர் தனிமையில் இருக்க தவறியதே வைரஸ் பரவலுக்கு காரணம் என்றும் டாக்டர் மோகன் குமார் தெரிவித்தார் நெகடிவ் இதற்கிடையே புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவ மனையில் உள்ள கொரோனா நோயாளி ஒருவருக்கும் காரைக்காலில் உள்ள கொரோனா நோயாளி ஒருவருக்கும் தொற்று இல்லை என நேற்று எடுக்கப்பட்ட பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது இன்றைய தினமும் இவர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுவதாகவும் இதிலும் தொற்று இல்லை என தெரிய வந்தால் இவர்கள் மருத்துவ மனையில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார்

கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டுள்ளார்

புதுச்சேரிக்கு நிதி உதவி வழங்கக் கோரி பிரதமருக்கும் மத்திய நிதி மற்றும் உள்துறை அமைச்சர்களுக்கும் இன்று தாம் கடிதம் எழுதுவதாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி தெரிவித்துள்ளார்

பிரசாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார்